வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் திரைப்பட மற்றும் ஊடகத் துறையினர் படப்பிடிப்புகளை மீண்டும் தொடக்குவதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

மகளிர் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த தேசிய இயக்கம் ஒன்றைத் தொடக்க வேண்டுமென குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று இதுதொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களால் நல்ல பலன் ஏற்பட்டுள்ள போதிலும் சமுதாயத்தின் மனப்போக்கை மாற்ற இன்னும் பல முயற்சிகள் தேவைப்படுவதாகவும் நாட்டில் பள்ளிக்குச் செல்லாத பெண் குழந்தைகள் எவரும் இருக்கக் கூடாது என்றும் கூறினார்

புதிய இந்தியா வை கட்டி அமைக்கும் பணிகளுக்கு தடையாகத் திகழும் வறுமை எழுத்தறிவின்மை மற்றும் இதர சமூகத் தீமைகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் கூட்டாகப் போர் அறிவிக்க வேண்டும் என்றும் எந்தப் பாகுபாடும் இல்லாத வளமான மகிழ்ச்சியான இந்தியா ஒன்றை கட்டி அமைக்கும் வேள்வியில் இளைஞர்கள் உட்பட ஒவ்வொரு இந்தியரும் இணைய வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் கூறியுள்ளார் ஒடிஷா உட்பட நாட்டின் சில பகுதிகளில் இன்று நுவாகாய் அறுவடைத் திருநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இல்லத்தில் காலை நேர உடற்பயிற்சியின் போது மயில்களுக்கு உணவு அளிப்பதைக் காட்டும் புகைப்படங்களில் வீடியோ தொகுப்பு ஒன்றை இன்று தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பறவைகள் கூடு கட்ட ஏதுவாக கிராமப்புற இந்தியா வில் பயன்படுத்தப் படும் சபூத்ரா என்னும் கூண்டுகளையும் பிரதமர் தமது வீட்டில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது திரைப்பட மற்றும் ஊடகத் துறையினர் படப்பிடிப்புகளை மீண்டும் தொடக்குவதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி படப்பிடிப்புகளின் போது சமூக இடைவெளி முகக் கவசம் சானிடைசர் உடல்வெப்பப் பரிசோதனை உள்ளிட்ட கொரோனா பயன்பாடு விதிமுறைகள் கட்டாயமாக்கப் பட்டுள்ளன படப்பிடிப்புகளில் குறைந்த பட்ச எண்ணிக்கையில் மட்டுமே பணியாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் எனறும் கூட்டம் கூடுவதைத் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது ஸ்டுடியோக்களில் வெவ்வேறு படப்பிடிப்புகளுக்கு வேண்டும் என்றும் படப்பிடிப்பு வெவ்வேறு நேரம் ஒதுக்கப்பட அரங்குகள் ஒப்பனை அறைகள் மற்றும் வெளிப்புற படப்பிடிப்பு வாகனங்களில் அவ்வப்போது கிருமிநீக்கம் செய்யவேண்டும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது ஒப்பனைக் கலைஞர்கள் முழு கவச உடைகளைப் பயன்படுத்த வேண்டும் என்றும் இயன்றவரை ஒருவரை ஒருவர் தொட்டுக் கொள்ளாமல் படப்பிடிப்புகளை நடத்தவேண்டும் என்றும் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் கூறப்பட்டுள்ளது கொரோனா தாக்குதலுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களை படப்பிடிப்புகளின் போது பொதுமக்களுடன் தொடர்புள்ள இடங்களில் பயன்படுத்தக் கூடாது என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது திரைப்பட மற்றும் தொலைக்காட்சித் துறை லட்சக் கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக் கூடிய முக்கியத் துறை என்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சகத்துடன் ஆலோசனை கலந்து இந்த செயல்பாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப் படுவதாக தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு உத்தரவுப்படி புதுச்சேரியில் இன்று முதல் இ பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரியில் இருந்து பிற மாநிலங்களுக்கு செல்வதற்கும் பிற மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வருவதற்கும் இ பாஸ் தேவை இல்லை என அறிவிக்கப் பட்டுள்ளது இ பாஸ் வழங்குவதற்கான புதுச்சேரி அரசின் இணையதளத்திலும் இணைப்பு நிறுத்தப் பட்டுள்ளது பொது மக்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்குச் செல்ல இ பாஸ் போன்ற எந்த இடையூறும் இல்லாமல் அனுமதிக்க வேண்டுமென மத்திய அரசு ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தி உள்ளது இதற்கிடையே புதுச்சேரி யைப் போல தமிழகத்திலும் இ பாஸ் முறையை உடனடியாக ரத்து செய்யவேண்டுமென திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோரியுள்ளார் சென்னையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சென்ற மாதமே அறிவுறுத்திய பின்னரும் தமிழக அரசு இ பாஸ் முறையை தொடர்ந்து அமல்படுத்தி மக்களை முடக்கிப் போட்டுள்ளதாகக் குற்றம் சாட்டினார்

புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று மாவட்ட ஆட்சியர் சுகாதாரத் துறை இயக்குனர் மற்றும் வருவாய் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் வீட்டுத் தனிமையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளி ஒருவரையும் முதலமைச்சர் தொடர்பு கொண்டு மருத்துவ சிகிச்சைகள் பற்றி கேட்டறிந்தார் இதற்கிடையே புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கான கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை சேவையை முதலமைச்சர் திரு

அருண் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் விதிமுறைகளை பின்பற்ற மக்கள் தவறுவதன் காரணமாகவே கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் வாட்ஸ் ஆப் பில் இதுதொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்ட அவர் பொது முடக்கத்தில் தளர்வு அறிவிக்கப்பட்ட உடன் புதுச்சேரியில் மக்கள் மைல் கணக்கில் மதுக்கடைகளின் முன் கூடியதும் விநாயகர் சதுர்த்தியை வீட்டிற்குள்ளேயே கொண்டாடும் படி அரசு பலமுறை வலியுறுத்தியும் மக்கள் வெளியில் வந்து பொருள் வாங்கியதுமே இதற்கு உதாரணங்கள் என்றார் இவ்வளவு பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்வோர் கொரோனா தொற்று வந்து விட்டால் அரசிடம் இலவச சிகிச்சை கேட்பது எப்படி என்றும் அவர் வியப்பு வெளியிட்டுள்ளார் புதுச்சேரியில் இன்று கல்மண்டபத்தில் நிகழ்ந்த சாலை விபத்து ஒன்றில் நடுத்தர வயது நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார் அவரது மனைவி பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப் பட்டுள்ளார் இவர்கள் இருவரும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மோட்டார் சைக்கிளில் புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்ற லாரி திடீரென வலதுபுறம் திரும்பியதால் விபத்துக்கு ஆளாயினர் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

இன்று இரவு அல்லது நாளை காலை முதல் வெள்ளம் குறையத் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப் படுவதாகவம் அவர் கூறியுள்ளார்

சேலம் தர்மபுரி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கன மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வெட்டுக்கிளி படையெடுப்பால் ராஜஸ்தா னில் சிறு அளவில் பயிர்ச் சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் மற்ற மாநிலங்களில் பெருத்த சேதம் எதுவும் இல்லை என்று மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிர் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்த தேசிய இயக்கம் ஒன்றைத் தொடக்க வேண்டுமென குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் திரைப்பட மற்றும் ஊடகத் துறையினர் படப்பிடிப்புகளை மீண்டும் தொடக்குவதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் இன்று முதல் இ பாஸ் முறை ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது